தலைவர் திரு

எடப்பாடி கே

ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார்

தமிழகத்தில் இயங்காமல் இருந்த தொழிற்சாலைகளும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது இயங்கி வருவதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் சியட் நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வழங்கும் என்று உறுதி அளித்தார்

இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சிப்காட் நிறுவனத்தின் சியட் தொழிற்சாலையை பார்வையிட்டார் மாநில தொழிந்துறை அமைச்சர் திரு

சம்பத் மாநில ஊரக தொழிற்துறை அமைச்சர் திரு

வி

விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சட்டமன்றத்தில் தமிழக அரசு ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரிடம் வழங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை பங்கேற்றார்

மஹாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய அவர் ரிசர்வ் வங்கியின் சீரிய நடவடிக்கைகளால் வங்கி செயல்பாடுகளில் நிலைத்தன்மை கொண்டுவரப் பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்

உள்ளடக்கிய நிதி கட்டமைப்பின் மூலம் வங்கி சாரா மக்களும் பயன்பெறும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார்

நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதிலும் வங்கிகள் முக்கிய பங்காற்றுவதாகக் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார்

இறுதி வேட்பாளர் பட்டியலும் அன்றைய தினமே வெளியிடப்படும்

ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

காமராஜ் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு

இதனிடையே ஆம்ஆத்மி கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக திரு

டெல்லியில் நடைபெற்ற கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்

டொனால்டு டிரம்ப்பின் இந்திய வருகை மிகவும் சிறப்பான ஒன்று என்று பிரதமர் திரு

டிரம்பின் பயணம் இந்திய அமெரிக்க நட்புறவை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வலுவாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

வெங்கைய்யா நாயுடுவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

மலர்விழி கேட்டுக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் இன்று தொழுநோய் விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர்